கடக்ககூடும் என்பதால் கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளைமறுநாள் மிக பலத்தமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது

இன்றுமாலை நடைபெறுகிறது மமமமம கஜாபுயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள கஜாபுயல் கடலூர் பாம்பன் இடையே நாளைமறுநாள் மதியம் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன்காரணமாக வடகடலோர தமிழகத்திலும் தென் கடலோர தமிழகத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் நாளைமாலைமுதல் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளைமறுநாள் பலத்த மிக மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது

கஜாபுயலை எதிர்கொள்ளும் வகையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அனைத்து மீட்பு எந்திரங்களும் கருவிகளும் பல்துறை அலுவலர்களைக் கொண்ட குழுக்களும் ஆயத்த நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு உரிய எச்சரிக்கைகள் விடப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

தருமபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்

பின்டெக் விழாவில் பிரதமர் முக்கிய உரை நிகழ்த்துகிறார்

இச்சீராய்வு மனுக்களின் மீது விசாரணை மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பான புதிய ரிட் மனுக்களின் மீது விசாரணை நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

மத்தியஅரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகமும் நெல்லை மாநகராட்சியும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது பெரம்பலூர் செங்குணம் கைகாட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தில் வெள்ளாடு வளா்ப்பு குறித்த ஒருநாள் இலவச பயிற்சி முகாம் நாளை நடைபெறுகிறது கால்நடை வளர்ப்போர் இதில் கலந்துகொண்டு பயன்பெறலாம்